பி எஸ் கருவியை பொருத்துவது கட்டாயம் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது

க ஸ்டாலின் இன்று வெளியிட்டார்

எஸ்டி

க இன்று வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது மக்களவைத் தேர்தலுக்கான மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் மற்றும் ஒப்புகைச் சீட்டுகளுக்கான கருவிகளை கொண்டுச் செல்லும் வாகனங்களின் போக்குவரத்தை கண்காணிக்க அவற்றில் ஜியிஎஸ் கருவியை பொருத்துவது கட்டாயம் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது இது சம்பந்தமாக அனைத்து மாநில யூனியன்பிரதேச தலைமைத் தேர்தல் அதிகாரிகளுக்கும் உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக தோதல் ஆணைய செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது

ஆந்திரப்பிரதேச முதலமைச்சர் திரு

ரஞ்சன் கோகோய் தலைமையிலான மூன்று நீதிபதிகள் அமா்வு இந்த விஷயத்தில் நீதிமன்றத்திற்கு உதவிட அதிகாரி ஒருவரை நியமிக்குமாறும் கேட்டுக் கொண்டுள்ளது இதற்கிடையே தமிழ்நாட்டில் காலியாக உள்ள திருப்பரங்குன்றம் ஒட்டப்பிடாரம் அரவாக்குறிச்சி ஆகிய சுட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கு மக்களவைத் தேர்தலோடு இடைத்தேர்தல் நடத்தக்கோரி திமுக தாக்கல் செய்துள்ள மனுவிற்கு மனுவிற்கு வாரங்களுக்குள் பதிலளிக்குமாறும் தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தேர்தல் நடத்தை விதிகளை மீறி நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசின் செயல்களை விளக்குவதாக விளம்பர பலகைகள் வைக்கப்பட்டிருப்பதாகவும் அவற்றை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையத்தை காங்கிரஸ் தலைவர்கள் வலியுறுத்தி உள்ளனர் புதுதில்லியில் இன்று குழுவாக சென்று தேர்தல் ஆணையத்திடம் அவர்கள் அளித்த புகாரில் பெட்ரோல் நிலையங்கள் உள்ளிட்ட பொது இடங்களில் இத்தகைய விளம்பரப் பலகைகள் வைக்கப்பட்டிருப்பது நடத்தை விதிகளை மீறியது மட்டுமின்றி மக்களின் வரிப்பணத்தையும் அரசு எந்திரத்தையும் பிரச்சார நோக்கத்திற்காக துஷ்பிரயோகம் செய்வது ஆகும் என்று குறிப்பிட்டுள்ளனர் மக்களவைத் தேர்தல் நியாயமாக நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் கணக்கில் வராத பெருமளவு ரொக்கப் பணமோ விலை மதிப்புள்ள பொருட்களோ கொண்டு செல்லப்படுவது அல்லது மறைத்து வைக்கப்படுவது தெரியவந்தால் பொதுமக்கள் தகவல் அளிக்குமாறு வருமானவரித்துறை கேட்டுக் கொண்டுள்ளது

தகவல் தெரிவிப்பவர்களின் விபரங்கள் ரகசியமாக பாதுகாக்கப்படும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது

ம க தேர்தல் அறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது சென்னையில் இன்று இக்கட்சியின் நிறுவனா் மருத்துவா் ச

சுயமரியாதை திருமணச் சுட்டத்தை இந்திய அளவில் சட்டமாக்க வேண்டும் என்றும் பழைய ஒய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்றும் அதில் கோரப்பட்டுள்ளது

க ஸ்டாலின் இன்று வெளியிட்டார்

விடுதலைச் சிறுத்தைகள் கட்சிக்கு சிதம்பரம் விழுப்புரம் தொகுதிகளும் கொங்குநாடு மக்கள் தேசியக்கட்சிக்கு நாமக்கல் தொகுதியும் இந்திய ஜனநாயகக் கட்சிக்கு பெரம்பலூர் தொகுதியும் ஒதுக்கப்பட்டுள்ளன மதிமுகஈரோடு தொகுதியில் போட்டியிட உள்ளது திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ள மதுரை தொகுதியில் திரு

வெங்கடேசனும் கோவை தொகுதியில் திரு

நடராஜனும் போட்டியிடுவார்கள் என்று அக்கட்சியின் மாநிலச் செயலாளர் திரு

பாலகிருஷ்ணன் இன்று அறிவித்தார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ள நாகப்பட்டினம் தொகுதியில் திரு செல்வராஜும் திருப்பூர் தொகுதியில் திரு சுப்பராயனும் போட்டியிடுவார்கள் என்று அக்கட்சியின் மூத்த தலைவா் திரு ஆர் நல்லகண்ணு தெரிவித்தார் திமுக கூட்டணியில் உள்ள இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கின் ராமநாதபுர தொகுதி வேட்பாளராக திரு நவாஸ் கனி அறிவிக்கப்பட்டுள்ளார்

க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் கூட்டணிக் கட்சிகளுக்கான தொகுதிகள் பட்டியலை வெளியிட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திமுக தேர்தல் அறிக்கை நான்கு நாட்களில் வெளியிடப்படும் என்றார் திமுக தலைமையில் அமைந்திருப்பது மதச்சாா்பற்ற முற்போக்குக் கூட்டணி என்றும் அவா் கூறினாா் பொள்ளாச்சி பாலியல் வன்முறை வழக்கினை உயர்நீதிமன்ற கண்காணிப்பின் கீழ் சிபிஐ நடத்தி நீதி வழங்க வேண்டும் என்று கூட்டணிக் கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்ற கூட்டத்தில் தீா்மானம் நிறைவேற்றப்பட்டதாக அவர் தெரிவித்தார் கச்சத்தீவில் அமைந்துள்ள புனித அந்தோணியார் தேவாலய திருவிழா நாளை நடைபெற உள்ளது இதனையொட்டி இன்று மாலை கொடியேற்றமும் தோ்பவனியும் நடைபெறும் இந்தியா இலங்கை ஆகிய இரு நாடுகளை சேர்ந்தவர்கள் இந்த விழாவில் கலந்து கொள்வார்கள் புனித அந்தோணியார் தேவாலய விழாவிற்கு செல்ல இந்திய அரசின் பாஸ்போர்ட்டும் இலங்கை அரசின் விசாவும் தேவையில்லை என்பது குறிப்பிடத்தக்கது

இவர்கள் பயணம் செய்த படகுகளை ராமநாதபுர மாவட்ட ஆட்சியர் திரு வீரராகவராவ் இன்று காலை அனுப்பி வைத்தாா்

இம்மாவட்டத்தை சேர்ந்த ஒருவர் தாக்கல் செய்த பொதுநல மனுவை விசாரித்த நீதிபதிகள் திரு

மணிக்குமார் திரு

சிறுவர்கள் மது அருந்துவதை தடுக்க டாஸ்மாக் கடைகளில் கண்காணிப்பு கேமிராக்களை ஏன் பொருத்தக்கூடாது என நீதிபதிகள் இந்த விசாரணையின் போது கேள்வி எழுப்பினர் மூன்றாயிரம் டாஸ்மாக் கடைகளில் தற்போது கண்காணிப்பு கேமிராக்கள் பொருத்தப்பட்டிருப்பதாகவும் மீதமுள்ள கடைகளிலும் பொருத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் மாநில அரசின் தலைமை வழக்கறிஞர் பதிலளித்தார்

சந்தீப் நந்தூரி தெரிவித்துள்ளார்

ஷில்பா பிரபாகா் சதீஷ் கிராமம் கிராமமாக சென்று விழிப்புணா்வு பிரச்சாரம் செய்து வருகிறாா் திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி பேருந்து நிலையத்தில் மாற்றுத்திறனாளிகள் பங்கேற்ற வாக்காளர் விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் திருமதி மகேஷ்வரி ரவிக்குமார் தொடங்கி வைத்தார்

ஆசியா மரியம் தலைமையில் இன்று நடைபெற்றது